அமைய ஒத்துழைக்குமாறு பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

வாக்கு எண்ணிக்கை இன்று மேற்கொள்ளப்படுகிறது

மேகதாது அணை பிரச்சினைக் குறித்து காங்கிரஸ் மூத்தத் தலைவா் திருமதி சோனியா காந்தி மற்றும் மதக்சா்டபற்ற ஜனதாதள தலைவா் திரு தேவகவுடாவிடம் பேச்சு நடத்தியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகள் காலிறுதிக்கு தகுதிப் பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்க்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்தக் கூட்டத்தொடரில் இஸ்லாமிய பெண்களின் திருமண பாதுகாப்பு சுட்டம் இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த சட்டம் நிறுவனங்கள் திருத்த சுட்டம் ஆகிய மூன்று அவசர சுட்டங்களுக்கு பதிலாக புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் இதுதவிர நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இளம் குற்றவாளிகள் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் முன்னதாக நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் குளிர்க்கால கூட்டத்தொடரின்போது மாநிலங்களவையை சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் நடத்த ஒத்துழைக்குமாறு அனைத்துக் கட்சியினரையும் மாநிலங்களவைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற குளிர்க்கால கூட்டத்தொடர் மத்திய அரசுக்கும் நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைய ஒத்துழைக்குமாறு பிஜேபி மற்றும் அதன் தோழமை கட்சிகளை பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்தக் கூட்டத்தொடர் தற்போதைய அரசின் முழு அளவிலான கடைசி கூட்டத்தொடர் என்பதால் அதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் அரசியல் சாசனம் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளை பாதுகாக்க ஒருங்கிணைந்து செயல்படுவதென காங்கிரஸ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தேர்தல் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாமல் ஜனநாயகத்தை பாதுகாக்கக் கூடிய அரசாங்கம்தான் தற்போது இந்தியாவிற்கு தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ரிசர்வ் வங்கி சிபிஐ தோ்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளில் பிஜேபி யின் தலையீட்டை தடுக்க ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுவதென முடிவு செய்யப்பட்டதாக கூறினார் பண மதிப்பிழப்பு மற்றும் ரஃபேல் போ்விமான முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படவும் தீர்மாளிக்கப்பட்டதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்தார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் மியான்மா் நாட்டில் ஐந்து நாள் பயணமாக அந்நாட்டின் தலைநகர் நாய் பி தா சென்றுள்ளார் அங்கு மியான்மா் அதிபா் யு வின் மின்ட் மற்றும் அந்நாட்டின் கவுன்சிலா் ஆங் சான் சூ கி உள்ளிட்டோருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் தமது இந்தப் பயணத்தின்போது மியான்மரில் இந்திய நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான முன்னோடி மையத்தையும் அரிசி உயிரி பூங்காவையும் குடியரசுத்தலைவர் பார்வையிட உள்ளதாக வெளியுறவுத் துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றி தற்போது மியான்மரில் வசிப்பவர்களுடன் கலந்துரையாட உள்ள திரு ராம்நாத் கோவிந்த் அங்குள்ள காளி கோவிலுக்கும் செல்லவிருக்கிறார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கிக்கடன் மோசடியில் தொடர்புடைய தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்ற தலைமை குற்றவியல் நீதிபதி எம்மா ஆர்பாட்னாட் மல்லையாவுக்கு எதிரான வழக்கு வழக்கு என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவரை விரைவில் இந்தியா அழைத்துவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிபிஐ மற்றும் வெளியுறவுத்துறை செய்தித்தொடா்பாளா்கள் தெரிவித்துள்ளனா் விஜய் மல்லையாவை நாடு கடத்த லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்ட தினம் இந்தியாவிற்கு சிறந்த தினம் என மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியுள்ளார் இந்தியாவில் மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிக் சென்றவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார் ரிசா்வ் வங்கி ஆளுநர் திரு உர்ஜித் பட்டேலின் ராஜினாமா துரதிருஷ்டவசமானது என்றும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கிடைத்த பலத்த அடி என்றும் முன்னாள் பிரதமா் திரு மன்மோகன் சிங் கூறியுள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக ரிசா்வ் வங்கியை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பது அதனை அழிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சி என்றும் தெிவித்துள்ளார் தெலங்கானா மத்தியபிரதேசம் சத்தீஷ்கட் ராஜஸ்தான் மற்றும் மிசோராம் ஆகிய ஐந்து மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று மேற்கொள்ளப்படுகிறது அனைத்து மாநிலங்களிலும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை என்னும் பணி எட்டரை மணியளவில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து முடிவுகளும் நண்பகல் வாக்கிலேயே தெரிந்துவிடும் என எதிர்ப்பார்க்கப்படுகிறது வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் தெரிவிக்க அகில இந்திய வானொலி சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது சமூக நலம் மற்றும் சத்துணவுத் திட்டத்துறையில் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை அத்துறையின் அமைச்ச் திருமதி வி சரோஜா சென்னையில் நேற்று வழங்கினார்

மேகதாதுவில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடகத்தை ஆளும் மதசார்பற்ற ஐனதாதள கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதம் திரு தேவகவுடா மற்றும் காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோருடன் பேசியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் குறித்து கள்நாடக முதலமைச்சரிடம் பேசுவதாக திருமதி சோனியா காந்தி உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா்

அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சி அனைத்து எதிர்க்கட்சிகுளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மதவாதத்தை எதிர்த்து போராடவும் நேற்றைய கூட்டத்தில் தாம் குறிப்பிட்டதாக அவர் கூறினார் அரசுப் பணிகளில் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி எஸ் விமலா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தங்களை மூன்றாம் பாலினமாக அரசு அங்கீகித்துள்ள போதிலும் தங்களது மேம்பாட்டிற்கான எந்தவித நலத்திட்டங்களும் மேற்கொள்ளப்படாததால் சிறப்பு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மலுதாரா் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றுவரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் குழுவின் தலைவர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு அலுவலக கட்டடங்கள் பசுமை வீடுகள் மருத்துவமனை கட்டட பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமா் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த தகவல்களை மதிப்பீட்டு குழு ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றாா் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்திற்குட்பட்ட அலகட்டு மலை கிராம மக்கள் கா்த்திகை மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையான நேற்று தீப ஒளி திருநாளாக கொண்டாடினர் இக்கிராம மக்கள் தீபாவளி பண்டிகையன்று அதனை கொண்டாடுவதில்லை இதுபற்றி எமது செய்தியாளர்

இவங்கையின் அமைவிடம் மீது உலக வல்வரசுகள் கொண்டிருக்கும் நாட்டமே தற்போதைய அரசியல் குழப்பங்களுக்கு காரணம் என அந்நாட்டு அதிபர் மைத்றிபால சிறிசேனா கூறியுள்ளார் அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் ஹெலிகாப்டர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டள்ள இடைத்தரகா் கிறிஸ்டியன் மிஷேல் ஐ மேலும் ஐந்து நாள் சிபிஐ காவலில் விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம் பாகிஸ்தானையும் நெதர்வாந்து கனடாவையும் எதிர்கொள்கின்றன